பழங்குடியின மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது

புதுதில்லியில் நடைபெற்றுவரும் உலக வர்த்தக உச்சிமாநாட்டில்இன்று அவர் உரையாற்றினார் விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் கூறினார் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

வருங்காலங்களில் உருவாகும் சவால்களை எதிர்கொள்வது மட்டுமன்றி நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வுகானும் வகையிலும் புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதே தமது நோக்கமாகும் என்றும் அவர் கூறினார் மத்தியில் தாம் ஆட்சி பொறுப்பேற்றபோது எந்தவொரு உறுதியாள கொள்கையும் இன்றி அரசு தடுமாறிக்கொண்டிருந்ததாக குறிப்பிட்டார் பணவீக்கமும் நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் அதிகரித்து காணப்பட்டதாக அவர் கூறினார்

சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் செயலாக்கம் உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வலுவான அடிப்படை காரணமாக அமைந்தது என்றும் அவர் கூறினார் முந்தைய ஆட்சிக்காலத்தின்போது அரசுத்துறைகளும் தனிநபர்களும் ஊழலில் போட்டிப்போட்டுக்கொண்டு செயல்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

நாட்டின் அதிவேக விரைவு ரயில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆளில்லா லெவல் கிராசிங்குகள் முழுமையாக அகற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின்வசதி உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தா்ர நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று தெரிவிக்கப்பட்ட அனைத்தையும் தமது அரசு நடைமுறைப்படுத்தி இருப்பதாக திரு நரேந்திர மோதி பெருமிதத்துடன் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் செல்கிறார்

இதனையொட்டி பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செயதியாளர் தெரிவிக்கிறார் இந்தியாவிற்கு வரும் கற்றுவாப்பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நர்நதிர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

உலக மக்கள் அமைதியை விரும்புவதால் அவர்களுக்கு இந்தியா சிறந்த கற்றுவா தலமாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கும்பமேளாவிற்காக நடவடிக்கைகள் சுற்றுலாப்பயணிகளை வெகுவாக கவர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார் மக்களவைத் தேர்தலைப் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் வாக்காளர்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் சர்வதேச அளவில் இந்தியாவில் நடைபெறும் தேர்தல் தனித்துவமானது என்றும் பிரதமர் அவர்களிடம் தெரிவித்தார் உலகின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் நம் நாட்டின் தேர்தல் நடைமுறைகளை பார்வையிட உரிய நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அனைத்து மாநில அரசுகளையும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இதுதொடர்பாக உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளது உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை ஏற்று மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமான பாகிஸ்தானுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்வி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமான தீவிரவாத அமைப்புக்கு எதிராக பாகிஸ்தான் எந்தவொரு நடவடிக்கையும் றேம்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத அமைப்பு இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுள்ள நிலையில் அந்நாட்டின் பிரதமர் ஆதாரம் கேட்பது வியப்பாக உள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் மத்திய அரசின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தின்கீழ் வழங்கப்பட்ட நிதியை திருப்பி அளிக்குமாறு மேற்குவங்க அரசை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்த மேற்குவங்க அரசு மறுப்பு தெரிவித்ததையடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

அஇஅதிமுக வை சேர்ந்த விழுப்புரம் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் திரு ராஜேந்திரன் இன்று சாலை விபத்தில் உயிரிழந்தார் திண்டிவனம் அருகே அவர் சென்று கொண்டிருந்த கார் சாலை தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அவரது மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராஜேந்திரனின் மறைவு அஇஅதிமுக வுக்கும் தொகுதி மக்களுக்கும் பேரிழப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்ட பல்வேறு கட்சித்தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் மற்றும் அஇஅமதிமுக நிர்வாகிககள் திண்டிவனம் மருத்துவமனையில் அரசு வைக்கப்பட்டிருந்த ராஜேந்திரனின் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினர் முதுமலை புலிகள் காப்பகத்தில் பராமரிக்கப்படும் வளர்ப்பு யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் இன்று தொடங்கியது

பங்கேற்றுள்ள வளர்ப்பு யானைகள் முழு உடல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் உடல் தகுதிக்கு ஏற்ப வைட்டமின் மாத்திரை புரதக்கத்து சவனாபிரஷ் மருந்து கரும்பு பயூம் இவவவம் சத்து உருண்ட வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த யானைகளுக்கு அன்றாடம் காலை மற்றும் மாலை வேளைகளில் நடைபயிற்சி அளிக்கப்படுகிறது யானைகள் புத்துணர்வு முகாம் நடைபெறுவதையொட்டி சுற்றுலாப்பயணிகளுக்காக தினந்தோறும் நடத்தப்படும் யாளை சவாரி ரத்து செய்யப்பட்டுள்ளது உதகமண்டலத்திருந்து மயில்வாகனன் தமிழகத்தில் வாக்களர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது மாநிலம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் மாலை ஐந்து மணிவரை இந்த சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் பழங்குடியின மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இதுதொடர்பாக மாநில அரசுகளுக்கும் உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டிருப்பதாக பழங்குடியின நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவினையடுத்து மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது

இந்த மாவட்டத்தில் காவல்துறையினர் மற்றும் மதுவிலக்கு பிரிவினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இமாச்சலப்பிரசேத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு வீர்பத்ர சிங்கிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் தில்லி நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக இன்று குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டன சிறப்பு சிபிஐ நீதிபதி திரு அருண்பரத்வாஜ் திரு வீர்பத்ர சிங் அவரது மனைவி மற்றும் இவ்வழக்கில் தொடர்புடைய மற்றவர்களுக்கான குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்தார்

தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக இந்தியா மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிக்கப்படும் என்று ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது

ஐரோப்பிய யூனியனின் தீவிரவாத பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார் பெங்களுருவில் நடைபெற்று வரும் விமானக் கண்காட்சியையொட்டி விமான படையில் மகளிர் பங்களிப்பு குறித்த கருத்தரங்கு நேற்று நடைபெற்றது இந்த துறையில் தங்களது சாதனைகள் மற்றும் அனுபவங்கள் குறித்து இதில் பங்கேற்ற விமானப்படை பெண் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் தலைமையகத்தை தங்கள் கட்டுக்குள் எடுத்திருப்பதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது பகவல்பூரில் செயல்பட்டுவரும் இந்த தலைமையகத்தின் நிர்வாகத்தை அரசு தங்கள் கையில் எடுத்துள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர்